முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை மாநகரில் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிக்காக இருசக்கர வாகனங்களின் சேவையை இன்று கொடியசைத்து தொடங்கிவைத்தார்

தமிழகத்தில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

நிசர்கா புயல் மகராஷ்டிர மாநிலம் அலிபாக் கடற்கரை பகுதியில் கரையை கடக்க துவங்கி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

எடப்பாடி கே

சென்னையில் கொரோனா வைரஸ் பாதித்த கட்டுப்பாட்டு பகுதிகளில் இவ்வாகனங்கள் பயன்படுத்தப்படும் நோய் தடுப்பு பணிகளுக்கு பின்ன் இவ்வாகனங்கள் சென்னையின் குறுகிய சாலைகளில் ஏற்படும் தீயினை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் என அரசு தெரிவித்துள்ளது முகாம் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலர் திரு சண்முகம் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கதிரவன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

அரசின் கொள்கை முடிவில் தலையிட இயலாது என்றும் கூறிய நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்தது

மேலும் மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்களுக்கிடையே இன்று பிற்பகல் கரையை கடக்கும் நிசர்கா தீவிர புயல் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக பிரதமர் மகராஷ்டிர குஜராத் மாநில முதலமைச்சர்களுடன் புயல் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் ஹர்ஷ் வர்தன் கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து மற்றும் தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதால் அதுவரை மக்கள் வைரஸ் தொற்றிலிருந்து தங்களை காத்து கொள்ளும் வழிமுறைகளை கையாள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் கேட்டுக்கொண்டிருக்கிறார் டிவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மக்கள் அரசு அறிவித்துள்ள நெறிமுறைகளை பின்பற்றி தங்களை காத்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார்

ப் கல்யான் பிரதம மந்திரியின் காரி

பின்லாண்ட் நாட்டிற்கான இந்திய தூதராக திரு ரவீஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தற்போது இவர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளராக பணியாற்றி வருகிறார் மிதிவண்டி தினம் உலக மிதிவண்டி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

உதயகுமார் தமிழகத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை முடிந்து வீடு திரும்புவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கோவிட் அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் ஊரடங்கு காரணமாக எயிம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகளில் எந்த பாதிப்பும் இல்லை என கூறினார் இதற்கான சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் மேலும் நிசர்கா புயலால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று குறிப்பிட்ட அவர் இருப்பினும் நிலவரம் தொடா்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார்

சண்முகம் அனைத்து மத தலைவர்களுடன் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார்

பன்னீர் செல்வம் இன்று துவக்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

சண்முகம் மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி பல்லவி பல்தேவ் உள்ளிட்டோர் உடனிருந்தனா்

மீனவர்கள் அரபிக்கடலில் புயல் பாதிப்புடைய பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர் புயல் காரணமாக மும்பையிலிருந்து புறப்படும் பல ரயில்களின் நேரங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன புயல் கரையை கடக்கும் பகுதிகளில் வசித்து வந்த அனைத்து மக்களும் அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்கவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் இயக்குனர் ஜென்ரல் தெரிவித்தார்

இந்நாளை ஒட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்

சிவராசு தெரிவித்துள்ளார்

ராமன் தண்ணீர் திறப்பிற்கான முன்னேற்பாட்டு பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்தார்